பிரதமர் திரு

தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினைகளை களைவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் திரு

ஓம் பிர்லா இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னதாக அவரை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அவையில் கொண்டுவந்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி கொண்டுவந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஏனைய தீர்மானங்கள் செல்லுபடியாகவில்லை இதனைத்தொடர்ந்து பிரதமர் கொண்டுவந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு ஓம் பிர்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்து மக்களவை தலைவர் இருக்கைக்கு அழைத்து சென்றார்

நரேந்திரமோடி ஓம் பிர்லா தமது வாழ்க்கையை சேவை பணிகளுக்கு அர்ப்பணித்ததோடு தமது அரசியல் வாழ்வில் மக்கள் சேவைக்கே முன்னுரிமை அளித்ததாகவும் பாராட்டு தெரிவித்தார் காங்கிரஸ் மக்களவைத்தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசுகையில் மக்களவைத்தலைவா் எவ்வித பாகுபாடும் இன்றி அவையை சுமூகமாக நடத்தி செல்வார் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டார் அவை சுமூகமாக செயல்பட தமது கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் திமுக மக்களவை தலைவர் திரு

பாலு மத்திய அமைச்சரும் சிவசேனா தலைவருமான திரு அர்விந்த் சாவந்த் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு சுதீப் பந்தியோ பத்யாய் ஐக்கிய ஜனதாதள் தலைவா் ராஜீவ் ரஞ்சன் பிஜு ஜனதாதள் பினாக்கி மிஸ்ரா பகுஜன் சமாஜ் கட்சித்தலைவர் ஷ்யாம்சிங் கலைவர் யாகவ் ஆகியோரும் புதிய மக்களவை தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவை சுமூகமாக செயல்பட ஒத்துழைப்பதாக உறுதியளித்தனர்

இதனிடையே புதிய அமைச்சர்களை பிரதமர் மக்களவையில் அறிமுகம் செய்துவைத்தார்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்றத்தில் நாளை இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார்

பிரதிநிதித்துவம் உள்ள அனைத்து அரசியல் நாடாளுமன்றத்தில் கட்சித்தலைவர்களும் இதில் கலந்துகொள்கின்றனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கருத்தில்கொண்டு நாடாளுமன்றத்திற்கும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து இதில் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது

்பர்பூரில் மூளைக்காய்ச்சல் நோய் பாதிப்புகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோயை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட அவர் ஆணை பிறப்பித்தார்

இத்துடன் மருத்துவ சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி நோயாளிகளை இலகுவாக இடம் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

டெல்லி தேசிய தொழில்நுட்ப கழகம் பெங்களுரு இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன

தமிழகத்தில் நீர் மேலாண்மை சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் அவர் கூறினார் மீன்பிடி தடைக்காலத்தை ஏப்ரல் முதல் ஜுன் மாதத்திற்கு பதிலாக அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை என மாற்றுவதற்கான ஆலோசனைகள் அனைத்து கடலோர மாநில அமைச்சர்களுடன் மேற்கொள்ளப்படும் என்றார் அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை பருவ மழை உட்பட போிடர்கள் ஏற்படுவதால் அச்சமயத்தில் கடலுக்குள் செல்வதை தவிர்க்கும் வகையில் இந்நடவடிக்கை என்று அவர் தெரிவித்தார்

இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் குணை முதலமைச்சர் திரு

இன்னசண்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் இக்கிட்டம் தொடர்பான விவரங்களுக்கு மாவட்ட சமூகநல அலுவலகம் கூடுதல் ஆட்சியர் அலுவலகம் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களை அணுகி பயன்பெறலாம் என்றும் அவர் கூறினார்

அரியலூர் மாவட்டத்தில் அம்மா திட்டமுகாம் அரியலூர் உடையார்பாளையம் செந்துறை ஆண்டிமடம் வட்டங்களில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி